பதிலளிக்குமாறு மத்தியஅரசுக்கு உத்தரவிட்டு வழக்கினை ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றியுள்ளது

தமிழ் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார்

என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

கலைநிகழ்ச்சிகளுடன் தற்போது நடைபெற்று வருகிறது

குடியிரிமை திருத்த சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது

இவ்வழக்கிளை ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் குடியுரிமை திருத்த சுட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை உயர்நீதிமன்றங்கள் அது தொடர்பான மனுக்களை விசாரிக்க வேண்டாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்னன உட்பிரிவுகளை வகைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பதவிகாலத்தை மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் அமைக்கப்பட்ட அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

தமிழ் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார் திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாயக்கழிவு பிரச்சினைக்கு உரிய தீர்வு னணப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதன் னரணமாக விபத்துக்கள் பெருமளவு குறைந்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் சாலைப்பாதுகாப்பு வாரவிழாவை ஒட்டி தர்மபுரி சுங்கச்சாவடி அருகே ஒட்டுநர்களுக்கான மருத்துவ முனமை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் விபத்துக்களை குறைத்ததற்னக மத்தியஅரசின் விருதுகளும் தமிழகத்திற்கு கிடைத்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் பொதத்தேர்வுகளுக்னன மாதிரி வினாத்தாள் தயாரிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

மகளிர் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் பேரூராட்சியில் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் திட்டம் தொடர்பான ஆய்வுக்கூட்டத்தில் கலந்தகொண்டு அவர் பேசினார்

திருவாரூர் மாவட்டம் தண்டலையில் ஊராட்சித்தலைவர்கள் மற்றும் தணைத்தலைவர்களுக்னன பயிற்சி முனாமினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் பிளாஸ்டிக் இல்லா மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவதற்கு ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் மக்கள்தொகை கணக்கெடுப்பு பணிகளை சாதி வாரியாக மேற்கொள்ள மத்திய அரசு முன்வரவேண்டும் என்று பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறத்தியுள்ளார் இன்று வெளியிட்டுள் அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இதற்காள தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளார்

களக்னடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது

தஞ்சாவூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரனியை வேளாண் அமைச்சர் திரு துரைகண்ணு இன்று தொடங்கி வைத்தார் மாவட்ட அளவிலான புத்தாக்க அறிவியல் கண்காட்சியினை கிருஷ்ணகிரியில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகர் இன்று தொடங்கி வைத்தார்

கள்ளியாகுமரி நிஜாமுதின் இடையேயான வாரத்திற்கு இருமுறை இயக்கப்படும் விளரவு ரயில் இன்று இரவு ஏழேகால் மணிக்கு பதிலாக எட்டரை மணிக்கு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது